இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது

ஊரடங்கை அமலாக்கி உள்ளது

இன்று புத்தில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தொலைத் தொடர்புத்துறை அமைச்சர் திரு

இந்த ஏலம் நடைபெறும் என்றார் மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையமும் அமெரிக்காவின் மத்திய எரிசக்தி ஒழுங்குமுறை ஆனையமும் இருதரப்பிலும் பயன்படக்கூடிய துறைகளில் இனைந்து செயல்படுவதற்கான ஒப்பந்தம் செய்துக் கொள்வதற்கும் மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது

பாரதிய கிசான் சங்கம் மற்றும் இதர விவசாய சங்க பிரதிநிதிகள் மத்திய அரசின் பிரதிநிதிகள் ஆகியோரை கொண்டு பேச்சுவார்த்தைக்கான குழு அமைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தனர் இது தொடர்பாக மத்திய அரசுக்கும் ஹரியானா உத்திர பிரதேசம் தில்லி பஞ்சாப் அரசுகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பி விளக்கமளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மனுக்கள் மீது நாளையும் விசாரணை நடைபெறும்

சம்பல் மோரதாபாத் நெடுஞ்சாலையில் ஒரு பேருந்தம் டேங்கர் லாரியும் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார் உத்தர பிரதேசத்தில் நேர்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரகத் தலைவர் பிரதமர் ஆகியோர் ஆழந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் காயமடந்தவர்கள் விரைவாக குணமடந்து வீடு திரும்ப வேண்டுமென்று பிரார்த்திப்பதாக கூறிபுள்ளனர் மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை தமிழகத்தை சேர்ந்த விவசாயிகள் வரவேற்பதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

மக்களவை தேர்தலின் போது அஇஅதிமுக தலைமையில் அளமக்கப்பட்ட கூட்டணியே சுட்டப்பேரவை தேர்தலிலும் தொடரும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை ஏற்படுத்துவதற்காக ஐப்பாள் நிறுவனத்துடன் விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சா் திரு உதயகுமார் கூறியுள்ளார்

அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து தவறான தகவல்களை எதிர்க்கட்சிகள் பரப்புவதாகவும் திரு உதயகுமா் குற்றம் சாட்டினார்

இதனையொட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் நாட்டிற்ளக தணிச்சலுடன் போராடிய ரானுவத்தினருக்கு தாம் தலை வணங்குவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ரானுவத்தினாின் துணிச்சலுக்கான புதிய அத்தியாயம் இந்நாளில் எழுதப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார்

ஒய்வுபெற்ற ரானுவ மேஜர் நாராயணன் வழங்கும் இந்த நிகழ்ச்சி சென்ளை அலைவரிசை ஒன்றில் ஒலிபரப்பாகும் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

பள்ளிகள் அத்தியாவசியம் இல்லாத பணிகள் ஆகியவை முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளன

ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் முகக்கவசம் அணிவது தொடர்பாக செய்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்னொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் முகக்கவசம் அணிவதை அளைவரும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் முகக்கவசம் அணியாததன் காரணமாகதான் சென்னை ஐஐடி வளாகத்தில் இந்நோய்த்தொற்று பரவியதாக திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்

இந்திய மீனவர்கள் இலங்கை கைது செய்யப்பட்டதற்கு மீனவர்கள் சங்கங்களும் அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்

தமிழகத்தில் நான்கு மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் களமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வுமையத்தின் இயக்குநர்திரு புவியரசன் தெரிவித்துள்ளார் வரும் ஆண்டிற்கான பொது பட்ஜெட் குறித்து நிதி மற்றும் பங்கு சந்தை துறையினரிடம் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார் நிதித்துறை செயலர் திரு பான்டே பொருளாதார விவகாரங்கள் துறை செயலர் திரு தருன் பஜாஜ் முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு சுப்ரமணியன் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டனர் முக்கிய தொழிலதிபர்களுடன் மத்திய நிதியளமச்சர் ஏற்களவே பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனை மேற்கொண்டார்

இதற்கான விண்ணப்பம் சமாப்பிக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜுஜூ கூறியுள்ளாா் ஆசிய அளவிலாள ஆள் லைன் செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் மற்றும் பிரனாவ் தங்கப்பதக்கம் வென்றனர்

டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சா்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்ஸ்மேன் பிரிவில் இந்தியாவின் விராட்கோலி இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார்